மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீடாக ஆறாயிரம் கோடி ரூபாயை நிதியமைச்சகம் விடுவித்துள்ளது விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதாரவிலை தொடரும் என்பதில் மத்திய அரசு உறுதியாக இருப்பதாக வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார்

கையெழுத்தானது

இனி விரிவான செய்திகள் தலைநகர் புதுதில்லியில் புதிதாக கட்டப்படவுள்ள நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார் சுயசார்பு இந்தியா தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் கட்டிடம் கட்டப்படவுள்ளது

இந்நிகழ்ச்சியில் தேசிய மற்றும் சர்வதேச கவிஞர்கள் கலைஞர்கள் ஆகியோர் கலந்து கொள்ளவுள்ளனர் வானவில் கலாச்சார எமயம் இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது நாடு முழுவதும் பொது வைஃபை இணையதள சேவை வழங்கும் திட்டத்தின் மூவம் எளிதாக வர்த்தகம் செய்ய முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் இத்திட்டத்தின் மூலம் சிறு வணிகர்களுக்கும் வைஃபை இணையதள சேவை கிடைக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் தடையில்லா இணையதள சேவை இளைஞர்களுக்கு கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்றும் இதன் மூலம் வருவாய் பெருகும் என்றும் அவர் கூறியுள்ளார் டிஜிட்டல் இந்தியா இயக்கத்திற்கு இது வலுசேர்க்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்

மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் காணொலி காட்சி வாயிலாக ஐக்கிய அரபு அமீரக கல்வித்துறை அமைச்சர் திரு ஹூசைன் பின் இப்ராஹிம் அல் ஹம்மாதியுடன் உரையாடினார் அப்போது பேசிய திரு ரமேஷ் பொக்ரியால் கல்வித்துறைக்கான ஒத்துழழப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதாக கூறினார் பின்னர் பேசிய ஐக்கிய அரபு அமீரக கல்வித்துறை அமைச்சர் இந்தியாவின் தேசிய கல்விக்கொள்கையை பாராட்டினார் மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இக்கொள்கை வகுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் புதிய வேளாண் சட்டங்கள் தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர்களைக் கொண்ட குழுவினர் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை சந்தித்து எடுத்துரைத்தனர் அப்போது புதிய வேளாண் சட்டங்களில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டி அதனை திரும்பப் பெற வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் குடியரசுத்தலைவரை சந்தித்த இக்குழுவில் தேசியவாத காங்கிரஸ் கட்சித்தலைவர் திரு சரத்பவார் காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான திரு ராகுல்காந்தி இந்திய கம்யூனிஸ்ட கட்சி சார்பில் திரு டி ராஜா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திரு சீத்தாராம் யெச்சூரி திமுக சார்பில் திரு டி கே எஸ் இளங்கோவன் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர் நாட்டில் உள்ள வெளிநாட்டு துதர்களைக்கொண்ட குழுவினர் ஊறைதராபாதில் கற்றுப்பயணம் மேற்கொண்டனர் இக்குழுவினர் அங்குள்ள பயோடெக் நிறுவனத்திற்கு சென்று கோவிட் தடுப்பூசி மருந்து உற்பத்தி மற்றும் அதற்கான வசதிகள் குறித்து அறிந்தனர்

வெளிநாட்டு குழுவினரின் இந்த பயணத்திற்கு வெளியுறவு அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்தது

சாலைப்போக்குவரத்து மேலாண்எம மற்றும் நிர்வாகம் சாலைப்பாதுகாப்பு உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது

விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதாரவிலை தொடரும் என்பதில் மத்திய அரசு உறுதியாக இருப்பதாக வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் எந்த ஒரு காரணத்திற்காகவும் எவரும் விவசாயிகளின் நிலத்தை பறிக்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார் வேளாண் விளைப்பொருட்களை கொள்முதல் செய்வோர் விவசாயிகளின் நிலங்களை மாற்றியமைக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஒப்பந்ததாரர்கள் முழுத்தொகையை செலுத்தாமல் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார் பயிர்களை விளைவிக்கும் முன்பாகவே விவசாயிகள் விலையை நிர்ணயிக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் விளைப்பொருட்களை கொள்முதல் செய்வோர் உரிய நேரத்தில் அதற்கான விலையை செலுத்த வேண்டும் என்றும் இல்லையெனில் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை அவர்கள் எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் குறிப்பிட்டுள்ளார்

கோவிட் பாதிப்புக்கு பிறகு இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படவுள்ளது

இம்மாநாட்டில் இரு நாடுகளுக்கு இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதுகுறித்து வேளாண்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறைந்தபட்ச ஆதார விலையுடன் தொடர்ந்து கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது

நாடுமுழுவதும் பொது வை ஃபை இணையதள சேவை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர்கள் திரு ரவிசங்கர் பிரசாத் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் மற்றும் திரு சந்தோஷ் குமார் கங்குவார் பிரதமர் வாணி என்ற பெயரில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறினர் நாடு முழுவதும் பொது தகவல் அலுவலகம் சார்பில் இந்த சேவை வழங்கப்படும் என்று திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்தார் பொது வை ஃபை சேவை கட்டமைப்பு மூலம் வழங்கப்படும் சேவைகளுக்கு உரிமக் கட்டணம் கிடையாது என்று அமைச்சர் கூறினார் இதன்மூலம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

மத்திய அரசு இயற்றியுள்ள புதிய வேளாண் சட்டங்கள் விவசாயிகளுக்கு பயன் அளிக்கும் என்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி கூறியுள்ளார் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு அவர் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பேளாண் பொருட்களை சந்தைப்படுத்துவதில் இடைத்தரகர்களின் தலையீடு இருக்காது என்று தெரிவித்தார் விவசாயிகளுக்கு வேளாண் விளைப்பொருட்களுக்கான சந்தை விலை கிடைக்கும் என்று அவர் கூறினார் தமிழகத்தில் நெல் உள்ளிட்ட பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை தொடரும் என்றும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி தெரிவித்தார் கேரளாவில் உள்ளாட்சித் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வருகிறது கோட்டயம் திருச்சூர் எர்ணாக்குளம் பாலக்காடு வயநாடு ஆகிய ஐந்து மாவட்டங்களில் தேர்தல் நடைபெறுகிறது

மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடதுசாரி ஜனநாயக முன்னணி காங்கிரஸ் தலைமையிவான ஐக்கிய ஜனநாயக முன்னனி பிஜேபி தலைமையிவான தேசிய ஜனநாயக கூட்டணி இடையே முக்கிய போட்டி நிலவுகிறது

ஜம்மு காஷ்மீர் யூளியள் பிரதேசத்தில் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் தேர்தலுக்கான ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது காலை ஏழு மணிக்கு தொடங்கிய இந்த வாக்குப்பதிவு பிற்பகல் இரண்டு மணிக்கு நிறைவடைகிறது

எய்ம்ஸ் மருத்துவக் கழகத்தில் ஒருங்கிணைந்த மருத்துவத் துறையை அமைப்பதற்கான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஆயுஷ் அமைச்சகத்தின் செயலர் ஆயுஷ் சிறப்பு மருத்துவர் திரு ராஜேஷ் கோச்சா

ஐ எஸ் எல் கால்பந்துப் போட்டியில்ஈஸ்ட் பெங்கால் அணி இன்று ஜம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி இரண்டு ஒன்று என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது